உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் மீது கூறப்பட்ட பாலியல் புகாரில் ஆதாரம் இல்லை என மூன்று நீதிபதிகளை கொண்ட விசாரணைக்குழு தெரிவித்துள்ளது

நிவாரணம் வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது சி பி எஸ் இ பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன

கொல்லப்பட்டனர்

ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வடாக் தொகுதியிலும் புல்வாமா மற்றும் ஷோபியான் மாவட்டங்களில் அனந்தநாக் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளிலும் இன்று வாக்குப் பதிவு நடைபெற்றது ஐந்தாம் கட்டத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள முக்கிய தலைவர்கள் ராஜ்நாத் இரானி திரு திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் திரு ஜெயந்த் சின்ஹா திரு ராஜீவ் பிரதாப் ரூடி திரு அர்ஷூன் முண்டா ஆகியோர் இந்த தேர்தலை சந்தித்தனர்

மேற்குவங்க மாநிலத்தில் உலுபேரியா கிழக்கு சுட்டமன்ற தொகுதிக்கான இடைத் தேர்தலும் இன்று நடைபெற்றது போனி புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஒடிஸாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்டார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள ஆயிரம் கோடி ரூபாய் கூடுதல் நிவாரண உதவி வழங்க அவர் உத்தரவிட்டார்

மாநிலத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்கு மத்திய குழு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் மீது முன்னாள் பெண் ஊழியர் ஒருவர் அளித்த பாலியல் புகாரில் ஆதாரம் இல்லை என்று மூன்று நீதிபதிகள் அடங்கிய உள்விவகாரங்கள் விசாரணைக்குழு தெரிவித்துள்ளது பாலியல் புகார் தொடர்பாக விசாரணை நடத்திய உச்சநீதிமன்ற நீதிபதி திரு எஸ் ஏ பாப்டே தலைமையிலான குழு புகாரில் அடிப்படை ஆதாரம் எதுவும் இல்லை என்று கூறி மனுவை நிராகரித்தது இது தொடர்பான அறிக்கையை இந்த குழு மூத்த நீதிபதிக்கு அனுப்பியுள்ளது முன்னாள் துணை பிரதமராகவும் மக்களவை ஒழுங்காற்றுக் குழுவின் தலைவராகவும் இருந்த பண்டித மோதிவால் நேருவின் பிறந்தநாளையொட்டி பிஜேபி மூத்த தலைவர் திரு எல் அத்வானி முன்னாள் மக்களவைத் தலைவர் திரு சிவ்ராஜ் பாட்டில் ஆகியோர் கே நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த மோதிலால் நேருவின் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர்

பண்டித மோதிலால் நேருவின் புகைப்பட தொகுப்பும் இன்று வெளியிடப்பட்டது

இம்மாதம் எட்டு ஒன்பது தேதிகளில் மும்பை பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது இந்த பயணத்தின்போது இந்திய ரிசர்வ் வங்கி பல்வேறு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவன தலைவர்கள் ஆகியோரை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளது

பங்குச்சந்தை ஏற்ற இறக்கம் காரணமாக கடனுக்கான வட்டி அதிகரித்து வருவது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது

ரயில் தாமதம் காரணமாக மாணவர்கள் நீட் தேர்வு எழுத முடியாதது குறித்து க்நாடக மாநில முதலமைச்சர் திரு சுமாரசாமி மற்றும் அம்மாநில தலைமை செயலாளர் திரு விஜயபாஸ்கர் உயர்கல்வித்துறை அதிகாரிகள் தலைமையிலான கூட்டத்தில் மத்திய அரசை வலியுறுத்தி கடிதம் எழுதியதை அடுத்து மத்திய அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தேர்வு எழுதும் மையம் மாற்ற்பபட்டதை அடுத்து கர்நாடகாவின் வடக்கு மாவட்டங்களைச் சோ்ந்த மாணவர்கள் ஹம்பி எக்ஸ்பிரஸ் மூலம் தோ்வு எழுதச் சென்றனர் இந்த ரயில் ஐந்து மணி நேரம் தாமதமாகச் சென்றதால் மாணவர்கள் தேர்வு எழுத முடியவில்லை சி பி எஸ் இ பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன

மாணவர்களைவிட மாணவிகள் இரண்டு சதவீதம் கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளதாக சி பி எஸ் இ கூறியுள்ளது

தேர்ச்சி விகிதத்தில் தமிழகம் இரண்டாவது இடத்தில் உள்ளதாகவும் அது கூறியுள்ளது

கடந்த ஆண்டு நிகழ்ச்சி பரிவர்த்தனை குறித்து செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கு செயல்வடிவம் கொடுப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர் அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனின் செய்திப் பிரிவு தலைமை இயக்குநர்களையும் பங்களாதேஷ் உயர்மட்டக் குழுவினர் சந்தித்து பேசினர் எமது செய்தியாளரிடம் பேசிய பங்களாதேஷ் உயர்மட்ட குழுவின் தலைவர் திரு மாலிக் பங்களாதேஷின் பெட்டார் வானொலியும் அகில இந்திய வானொலியும் இணைந்து இருநாடுகளின் கலாச்சாரம் பண்பாடு கலை இலக்கியம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இணைந்து நிகழ்ச்சிகளை வழங்க உள்ளனர் இருநாட்டு மக்களையும் இணைக்கும் பாலமாக இந்த நிகழ்ச்சிகள் அமையும் என்று அவர் கூறினார்

ஷேக் முஜிபூர் ரகுமான் குறித்து ஷியாம் பெனகல் இயக்கத்தில் சிறப்பு திரைப்படம் தயாரிக்கப்பட உள்ளதாகவும் திரு மாலிக் கூறினார் ஆப்கானிஸ்தானின் மேற்கு ஃபரா மாகாணத்தில் அமைந்துள்ள அந்நாட்டு ராணுவத்தின் சோதனை சாவடியில் தாலிபான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதவில் இருபது வீரர்கள் கொல்லப்பட்டனர் குலிஸ்தான் மாவட்டத்தில் நேற்று இரவு நடத்திய தாக்குதலில் இரண்டு வீரர்களை தாலிபான்கள் பிடித்து சென்றுள்ளதாகவும் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இருபது ராணுவ வீரர்களின் உயிரிழப்பிற்கு தாங்கள் பொறுப்பேற்பதாக தாலிபான் பயங்கரவாத இயக்கத்தின் காரி யூசுப் அகமதி தெரிவித்துள்ளான் நேற்று வடக்கு பஹலான் மாகாணத்தில் உள்ள காவல் நிலையத்தில் தாலிபான்கள் தற்கொலைப்படைத் தாக்குதல் நடத்தியுள்ளனர்

இந்த வழக்கில் விசாரணை நிறைவு பெறுவதற்கு கூடுதல் கால அவகாசம் தேவைப்படுவதாக மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் கோரியதை அடுத்து நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தவ சேலம் அருகே ஒடும் ரயில்களில் பெண்களிடம் நகை பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை பிடிக்க ஐந்து தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே காவல்துறை தலைவர் திரு பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுபோன்ற சம்பவங்கள் தொடராமல் இருக்க சி சி டி வி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த பரிந்துரை செய்யப்பட்டள்ளதாகக் கூறினார் சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையர்களை கண்டுபிடிக்க ரயில்வே பாதுகாப்புத்துறை தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் திரு பாலகிருஷ்ணன் தெரிவித்தார் இதற்கிடையே இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக ரயில்வே காவல்துறை இயக்குநர் திரு சைலேந்திரபாபு சேலத்தில் ரயில்வே பாதகாப்புத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் ரயில் பயணியகளின் அச்சத்தைப்போக்க ரயில்களில் கூடுதல் போலீசாா் பாதுகாப்புப் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று திரு சைலேந்திரபாபு தெரிவித்தார் அஇஅதிமுக வின் இரண்டு சுட்டமன்ற உறுப்பினா்களுக்கு பேரவைத் தலைவா் திரு தளபால் அனுப்பிய தகுதிநீக்க நடவடிக்கை தொடர்பான நோட்டீஸுக்கு உச்சநீதிமன்றம் இன்று இடைக்கால தடை விதித்துள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் திரு தீபக் குப்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை இன்று பிறப்பித்தது இதனிடையே சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மாநில அமைக்கள் திரு டி ஜெயக்குமார் உச்சநீதிமன்றத்தின் இந்த இடைக்கால தடையை நீக்குவதற்கு சுட்ட ரீதியாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார்